பதினைந்தாவதுநிதிஆணையத்தின் வேளான் ஏற்றுமதிகளுக்கானஉயர் மட்ட குழு தனதுஅறிக்கையைநேற்றுஅரசுக்குசமர்ப்பித்தது

வர்த்தகரீதியிலானநிலக்கரிசுரங்கங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளர்ச்சிக்குஉதவும் என்றுமத்தியநிலக்கரிமற்றும் சுரங்கங்கள் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிகூறியுள்ளார்

கோவிட் தொற்றுபோன்றசூழ்நிலைகளைசமாளிப்பதற்குஉலகளாவியஒத்துழைப்பு அவசியம் என்றுமத்தியசுகாதாரத் துறைஅமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் தியாகத் திருநாளாம் பக்ரித் பண்டிகையையொட்டிகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் உட்படதலைவர்கள் பலர் இஸ்லாமியமக்களுக்குவாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளார் தியாகத்தின் பெருமைகளைஉணர்த்தும் விதமாககொண்டாடப்படும் இந்நாளில் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டுசெயல்படவேண்டுமென்றுகுடியரசுத் தலைவர் தமதுவாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளில் தங்களுடையமகிழ்ச்சியைஅனைவரிடமும் பகிர்ந்து

இறைவன் தனதுபடைப்புகளின் மீதகொண்டுள்ளஅளவற்றகருணையையும் எல்லையற்றஅன்பையும் ஈத் திருநாள் எடுத்துக்காட்டுவதாககுடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யாநாயுடு தெரிவித்துள்ளார் இறைவனிடம் காட்டவேண்டியமுழுமையானஅர்ப்பணிப்பைகொண்டாடும் விதமாகாகைத் திருநாள் உள்ளதாகஅவர் கூறியுள்ளார் மற்றவர்களிடம் பரிவு அமைதிமற்றும் சகோதரத்துவம் அமைதிபோன்றவற்றைஅனைவரும் கடைபிடிக்கஉறுதியேற்கவேண்டும் என்றுஅவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்களாதேஷ் தலைவர் திருமதிஷேக் ஹசீனாவிற்குஈத் வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார் இந்தநாளில் பங்களாதேஷ் மக்களுக்குதமதுவாழ்த்துக்களைதெரிவித்துக்கொண்டதுடன் இரு நாடுகளுக்குமிடையேஉள்ளபாரம்பரியமிக்கநல்லுறவைஅவர் நினைவு கூர்ந்தார் அமைதியையும் சகிப்புத் தன்மையையும் நாடுகளுக்கிடையேவளர்த்துக் கொள்ளவும் சமுகத்தில் வாழும் அனைவரும் தோழமையைவலுப்படுத்தவும் இந்தநாள் உதவும் என்றுநம்பிக்கைதெரிவித்தார் கோவிட் தொற்றுகாலத்தில் இந்தியா பங்களாதேஷூக்குஅளித்தமருத்துவஉதவியைதமதுகடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபிரதமர் சுகாதாரகட்டமைப்பைவலுப்படுத்துவதற்கு இந்தியாதுணைநிற்கும் என்றார்

இணையதளம் வாயிலாகமென்பொருள் உலகஅளவில் தயாரிப்பதற்கானமாபெரும் போட்டியில் பங்கேற்றுவெற்றிபெற்றவர்களுக்குஅவர் பரிசுகளைவழங்கிபாராட்டுதெரிவிக்கவுள்ளார் நாடுமுழுவதிலுமிருந்து இந்தபோட்டியில் கலந்துகொண்டவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கஉள்ளனர் இதில் பத்தாயிரம் மாணவர்கள் கலந்துகொண்டு தங்களுடையதிறமையைவெளிப்படுத்தஉள்ளனர்

பதினைந்தாவதுநிதிஆணையத்தின் வேளான் ஏற்றுமதிகளுக்கானஉயர் மட்ட குழு தனதுஅறிக்கையைநேற்றுஅரசுக்குசமர்ப்பித்தது அதிகஅளவில் இறக்குமதிசெய்யப்படும் வேளாண் பொருட்களைஉள்நாட்டில் உற்பத்திசெய்யவேண்டியதுஅவசியம் என்றும் இத்தகையபொருட்களைஉற்பத்திசெய்வதற்குமானியம் அளிக்கவேண்டும் என்றும் குழு பரிந்துரைசெய்துள்ளது இருபத்து இரண்டுவகையானபயிர் சாகுபடிதொடர்பானபரிந்துரைகள் அரசுக்குசமர்ப்பிக்கப்பட்டுள்ளன தனியார் துறையினர் வேளாண் ஏற்றுமதிதொடர்பானதேவைகுறித்துஅவ்வப்போதுஅரசுக்குபரிந்துரைசெய்யவேண்டும் என்றுகூறியுள்ளது

இதனால் வேளாண் உற்பத்திஅதிகமாவதுடன் விவசாயிகளின் வருமானமும் இரட்டிப்பாகும் வர்த்தகரீதியிவானநிலக்கரிகரங்கங்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளர்ச்சிக்குஉதவும் என்றுமத்தியநிலக்கரிமற்றும் சுரங்கங்கள் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிகூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் செய்தியாளர்களைசந்தித்தஅவர் இதன் மூலம் அறுபதாயிரம் பேருக்குவேலைவாய்ப்பு உருவாகும் என்றுதெரிவித்தார்

ஆசியாவிலேயேமிகப் பெரியசுரஙகம் சத்தீஸ்கரில் உள்ளதாகவும் நாட்டில் எரிசக்திக் தேவையை பூர்த்திசெய்வதாகவும் அமைச்சர் திரு

கோவிட் தொற்றுகாலத்தில் வேளாண் நடவடிக்கைகள் பாதிக்கப்படாதவகையில் அரசுமுயற்சிமேற்கொண்டதாக அரசுதெரிவித்துள்ளது

கோவிட் தொற்றுபோன்றசூழ்நிலைகளைசமாளிப்பதற்குஉலகளாவியஒத்துழைப்பு அவசியம் என்றுமத்தியசுகாதாரத் துறைஅமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் உலகசுகாதாரஅமைப்பின் செயற்குழுகூட்டத்தில் காணொளிகாட்சி மூலம் கலந்துகொண்டஅவர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுஉயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தார் கோவிட் தொற்றுகட்டுப்பாட்டில் முண்ணியில் போராடிபலரைக் காப்பாற்றியமருத்துவஉலகிற்குஅவர் நன்றிதெரிவித்ததுடன் உயிரிழந்தமருத்துவர்களுக்குதமதுவணக்கத்தைதெரிவித்துக் கொண்டார் இந்நோய்த் தொற்றால் உலகில் பொருளாதாரநிலைவீழ்ச்சியடைந்திருப்பதாகஅமைச்சர் கூறினார் தொற்றுமற்றும் தொற்றுஅல்லாதநோய்களைக் கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியத்தைப் பாதுகாக்கவும் அனைவரும் உறுதியேற்கவேண்டும் என்றுஅவர் தெரிவித்தார் உலகஅளவில் பலதுறைகள் ஒருங்கிணைந்துநோய் கட்டுப்பாட்டுநடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டும் என்றுஅமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் கூறினார் பிகாரில் கங்கைநதியின் குறுக்கேஅமைக்கப்பட்டுள்ளமகாத்மாகாந்திபாலத்தைமத்தியசாலைமேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திரு நிதின் கட்கரிநேற்றுகாணொளிகாட்சி மூலம் திறந்துவைத்தார் பாட்னாஹஜிபூரடையேஐந்தரைகிமீட்டர் நீளமுள்ள இந்தப் பாலம் நான்குவழிப்பாதையாகஅமைக்கப்பட்டுள்ளது

பழையபாலத்தைநவீனதொழில்நுட்ப்த்தின் மூலம் புதுப்பிப்பது இதுவேமுதல் முறைஎன்றுகிறப்பு விழாவில் பேசியஅமைச்சர் திரு நிதின் கட்கரிதெரிவித்தார் மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மற்றொருபாலம் கங்கைநதியின் குறுக்கேபாட்னாவில் அமைக்கப்படும் என்றுஅமை்சசர் கூறினார் சுய சார்பு இந்தியாதிட்டத்தைஅடையாளப்படுத்துவதற்கானசின்னம் உருவாக்குவதற்குநாட்டுமக்களுக்குவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது

ஆன்லைள் மூலமாக இதில் கலந்துகொள்ளலாம் என்றுஅரசுஅறிவித்துள்ளது